நேரடி வரித் தகராறுகளுக்கு சுழுகத் தீர்வு காண்பதற்கான மசோதாவில் திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லி சட்டமன்ற ஆம் ஆத்மி குழுவின் தலைவராக திரு அரவிந்த் கேஜரிவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்கும் திறன் அதிகம் உள்ள மாநிலம் தமிழகம் தான் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நேரடி வரித் தகராறுகளுக்கு சுமுகத் தீர்வு காண்பதற்கான விவாத் ஸ் விஸ்வாஸ் மசோதாவில் திருத்தம் கொண்டுவரும் உத்தேசங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் வருமான வரி மேல் முறையீட்டு தீர்ப்பாயங்கள் மட்டுமின்றி கடன் வசூல் தீர்ப்பாயங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் இந்த மசோதாவில் சேர்க்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அமெரிக்க அதிபர் திரு

நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் மதிப்பு வாய்ந்த விருந்தினர்களான அமெரிக்க அதிபருக்கும் அவரது துணைவியாருக்கும் இந்தியா அபார வரவேற்பு அளிக்கும் என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்க அதிபரின் இந்தியப் பயணம் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்றும் இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இப்பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் வங்கித்துறையில் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள மேம்படுத்திய கட்டுப்பாடுகளால் நிதி முறைகேடுகளை தடுக்க ஏதுவாகும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த கூறியுள்ளார் இதனால் வங்கித்துறையின் ஸ்திரத் தன்மையும் நிதிக்கட்டமைப்பு மீதான நம்பகத் தன்மையும் மேம்படும் என்று அவர் இன்று புனேயில் தேசிய வங்கி நிர்வாகவியல் கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பேசுகையில் கூறினார்

மகாராஷ்டிரா ஆளுநர் திரு பகத் சிங் கோஷ்யாரி ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று புதுடெல்லியில் வியட்நாமிய துணை அதிபர் திருமதி டாங் தாய் கோக் தின்ஹ் வுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்

டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆம் ஆத் மி எம் எல் ஏக்கள் கட்சி அமைப்பாளர் திரு அரவிந்த் கேஜரிவாலை கட்சியின் சட்டப்பேரவைக் குழுத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர்

மணிஷ் சிசோடியா பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப் பட்டுள்ளதாகவும் வாகன உற்பத்தியில் நாட்டின் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத் தொடரில் குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி அரசுத் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சர் திரு நாராயணசாமி இத்தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் விவாதங்களில் பேசியதை தொடர்ந்து குரல் ஓட்டு நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அறிவித்தார் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருக்கவில்லை

அரசுக் கொறடா திரு அனந்தராமன் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் ஆகியோர் இதை ஆட்சேபித்ததால் அவையில் அமளி ஏற்பட்டது தொடர்ந்து பிஜேபி நியமன எம் எல் ஏக்கள் பின்னர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அஇஅதிமுக மற்றும் என் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தின் இன்றைய கூட்டத்தை புறக்கணித்தனர் இதற்கான காரணங்கள் குறித்து அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் முழு பட்ஜெட் சமர்ப்பிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சொந்த அரசியல் ஆதாயங்களுக்காக சட்டமன்றத்தை கூட்டியதாக குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றிய தீர்மானத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவையில் கொண்டு வந்து பேசுகையில் இந்த சட்டத்தினால் மக்களிடையே பிளவு ஏற்பட்டு நாட்டின் மத சார்பின்மையும் ஒருமைப்பாடும் பாதிக்கப்படும் என்றார் முஸ்லீம்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டும் வகையில் அமைந்துள்ள இந்த சட்டத்தின் பின்னணியில் தவறான உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் அஞ்சுவதாகவும் இந்தியாவில் உள்ள இலங்கைத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக அரசை டிஸ்மிஸ் செய்தாலும் பரவாயில்லை என்றும் அதை சந்திக்க தாம் தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் புதுச்சேரியை இந்திய யுனியனுடன் இணைப்பதற்கான டி ஃபேக்டோ இணைப்பு சட்டத்தில் குடியுரிமையை மக்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரும் உரிமை மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரிக்கு அதிகம் இருப்பதாக முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு

லட்சுமிநாராயணன் விவாதங்களில் பேசுகையில் கூறினார் காரைக்கால் புதுச்சேரி சட்டமன்றத்தில் பாகூரையும் பிராந்தியத்தையும் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இத்தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டத்திற்கு மாநில அரசின் முன் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு அண்மையில் அரசிதழ் அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதாக கூறினார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டுவரப்பட்டால் பாகூர் மற்றும் காரைக்காலில் விவசாயம் பாழாகி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து பதவி உயர்வில் இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மற்றொரு தீர்மானமும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது

வேளாண் அமைச்சர் திரு கமலண்கண்ணன் விவாதங்களில் பேசுகையில் புதுச்சேரி விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய விடாமல் துணைநிலை ஆளுநர் தடுப்பதாக குற்றம் சாட்டினார் நெல்லை நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது என்றும் இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் முன்னதாக பேசிய அமைச்சர் திரு கந்தசாமி சமுக நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த விடாமல் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முட்டுக்கட்டை போடுவதாக கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேரடி வரித் தகராறுகளுக்கு சுமுகத் தீர்வு காண்பதற்கான மசோதாவில் திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லி சட்டமன்ற ஆம் ஆத்மி குழுவின் தலைவராக திரு அரவிந்த் கேஜரிவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்கும் திறன் அதிகம் உள்ள மாநிலம் தமிழகம் தான் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது